நரேந்திர மோடி இன்று சென்னை ஐஐடி விழாவில் கூறியுள்ளார்

உலகம் முழுவதும் இந்தியாவை வாய்ப்புகளின் களமாகவே காண்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

அறிவியல் தொழில்நுட்பம் குறித்த பல்வேறு துறைகளில் இந்திய சமூகத்தினர் உலகம் முழுவதும் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார் புதுமையாக்கம் தொழில்நுட்பம் குழுப் பணிக் கலாச்சாரம் ஆகிய மூன்றுமே எதிர்காலத்தின் முக்கிய தூண்கள் என்று பிரதமர் கூறினார்

பாதுகாத்து இருப்பது பிரச்சனைகளை பலக் கூறுகளாக பிரித்து படிப்படியாக தீர்க்கும் அணுகுமுறையை மாணவர்கள் பயில வேண்டும் என்றும் மற்றவர்களை விட தங்களை தாங்களே போட்டியாக நினைத்து செயல்பட்டால் எந்த கனவையும் எட்டி விடலாம் என்றும் அவர் வலியுறுத்தினார் முன்னதாக பருவநிலை மாற்றம் தாய எரிசக்தி சுகாதார மேம்பாடு கல்வித் தரம் மற்றும் உலகின் இதர முக்கிய பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகளை கண்டுபிடிப்பதற்கான இந்தியா சிங்கப்பூர் ஹேக்கத்தான் போட்டியில் வெற்றிப் பெற்றவர்களுக்கு பிரதமர் பரிசுகளை வழங்கினார் இதை போட்டி என்பதை விட இரு நாட்டு மாணவர்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு என்பதே பொருத்தமாக இருக்கும் என்றும் அனைத்து ஆசியான் நாடுகளுக்கு இடையிலும் இந்த ஒத்துழைப்பு விரிவடைதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் தமிழ் உலகின் மிக மூத்த மொழிகளில் ஒன்று என்றும் பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்ட போது மாணவர்கள் கரவொலி எழுப்பி ஆர்ப்பாித்தனர்

இன்று புதுடெல்லியில் ஆயூஷ்மான் பாரத் திட்டம் பற்றிய சிந்தனை பயிலரங்கு ஒன்றில் உரையாற்றிய அவர் இத்திட்டம் நம் நாட்டிற்குள் மட்டுமின்றி உலக அளவிலும் பெரும் கவனத்தை ஈர்த்து இருப்பதாக கூறினார் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான கூட்டாட்சி ஒத்துழைப்பிற்கு ஆயூஷ்மான் பாரத் திட்டத்தை விட சிறந்த உதாரணம் வேறு எதுவும் இல்லை என்று டாக்டர் ஹர்ஷவர்தன் குறிப்பிட்டார்

நரேந்திர மோடி உருவெடுத்து இருப்பதாகவும் அவர் கூறினார்

அமித் ஷா கூறியுள்ளார்

ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இன்று நீதிபதி திரு

நீதிபதிகள் திரு

கவுல் திரு சுபாஷ் ரெட்டி திரு

ஆர் கவாய் திரு சூரியகாந்த் ஆகியோரும் இந்த அமர்வில் இடம் பெற்றுள்ளனர் முன்னாள் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு பரூக் அப்துல்லாவை கண்டுபிடித்து ஆஜர்படுத்தக் கோரி மதிமுக பொதுச் செயலர் திரு வை கோ தாக்கல் செய்த மனுவை மேற்கொண்டு விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது ஆயினும் பொது பாதுகாப்புச் சட்டத்தின் கீழ் திரு பரூக் அப்துல்லாவிற்கு எதிராக கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை மனுதாரர் உரிய அதிகாரிகளிடம் ஆட்சேபிக்கலாம் என்று தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இன்று கூறியது ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு

சிதம்பரத்திற்கு ஜாமீன் வழங்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது ஜாமீன் விடுதலை அனுமதிக்கப்பட்டால் திரு

சிதம்பரம் தடயங்களை குலைக்க வாய்ப்பில்லை என்றாலும் சாட்சிகள் மீது தாக்கம் செலுத்த சாத்தியம் இருப்பதாக நீதிபதி திரு சுரேஷ் கெய்ட் இன்று தமது உத்தரவில் கூறினார்

மாநிலங்களின் பள்ளிக் கல்வித் தரம் குறித்து நித்தி ஆயோக் தயாரித்துள்ள செக்கி தரவரிசைப் பட்டியலை நித்தி ஆயோக் துணைத் தலைவர் திரு ராஜிவ் குமார் புதுடெல்யில் இன்று வெளியிட்டார் ஒட்டுமொத்த பள்ளிக் கல்வித் தர மேம்பாட்டில் கேரளா முதலிடம் பிடித்துள்ளது

சிறு மாநிலங்களுக்கு இடையே பள்ளிக் கல்வியின் ஒட்டுமொத்த தர மேம்பாட்டில் மணிப்பூர் முதலிடம் பெற்றுள்ளது

புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளராக திரு ஜான்குமார் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக திரு புவனேஸ்வரன் ஆகியோர் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தனர்

மன்சூர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே காமராஜர் நகர் தொகுதியில் அஇஅதிமுக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளரை பிஜேபி ஆதரிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு

சாமிநாதன் தெரிவித்துள்ளார் ஏனாமில் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து நகராட்சி நிர்வாகம் சார்பில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ கொடி அசைத்து தொடக்கி வைத்தார்

புதுவையில் முதன்மை கல்வி அதிகாரி திரு ரங்கநாதன் பணி ஓய்வு பெறவிருந்த நாளான இன்று பணியில் இருந்து இடை நீக்கம் செய்யப்பட்டார் பணியில் நீடிப்பதற்காக பிறந்த தேதியை மாற்றியதாக குற்றம் சாட்டி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை தொடக்கப்பட்டுள்ளது அவர் தலைமைச் செயலரின் முன் அனுமதி இன்றி புதுச்சேரிக்கு வெளியே செல்லக் கூடாது என்றும் உத்தாவிடப்பட்டுள்ளது

கடத்தப்பட்ட மாணவி மீட்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்

போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகத்தை சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளர்களின் பிரச்சனைகள் குறித்து புதுவையில் இன்று நடைபெற்ற முத்தரப்புக் கூட்டத்தில் என்எல்சி நிர்வாகம் சார்பில் எவரும் கலந்து கொள்ளாததால் கூட்டம் எந்த முடிவும் எடுக்காமல் முடித்துக் கொள்ளப்பட்டது ஆயினும் நிரந்தர தொழிலாளர்களுக்கு இணையாக ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் ஊதியம் வழங்குமாறு மத்திய அரசு அண்மையில் வெளியிட்ட உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை என்எல்சி நிர்வாகத்திற்கு அனுப்பி வைக்க மத்திய உதவி தொழிலாளர் ஆணையர் தொழிற்சங்க நிர்வாகிகளிடம் உறுதியளித்தார் புதுவைக்கு முழு மாநில தகுதியும் நிதிக் குழு மூலம் போதிய நிதி ஆதாரங்களும் வழங்கும் வகையில் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்ற வேண்டும் என புதுச்சேரி சிந்தனையாளர் பேரவை கோரியுள்ளது சிந்தனையாளர் பேரவை சார்பில் நேற்று மாலை நடைபெற்ற முப்பெரும் விழாவில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக இந்த அமைப்பின் தலைவர் திரு

செல்வம் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் புதுவையில் பாரதி பாவேந்தர் பெயரில் தென்னிந்திய மொழிகளுக்கான ஆய்வுப் பல்கலை மற்றும் கலாச்சாரம் மையம் அமைத்தல் புதுவையில் தமிழ் வளர்ச்சி துறை தொடக்குதல் புதுவை தொலைக்காட்சி ஒளிபரப்பை செயற்கைகோள் ஒளிபரப்பாக மாற்றுதல் புதுச்சேரி வானொலியின் பண்பலையில் செய்தி அறிக்கைகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வறுமை எழுத்தறிவின்மை மற்றும் அறியாமை காரணமாக நீதிமன்றத்தை அணுக முடியாத நிலையில் உள்ளவர்களுக்காக மற்றவர்கள் பொது நலன் மனு தாக்கல் செய்யலாமே தவிர இத்தகைய நிலையில் இல்லாதவர்களுக்காக மற்றவர்கள் பொது நலன் மனு தாக்கல் செய்வதை ஏற்றுக் கொள்ள இயலாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் வடக்கு மற்றும் கிழக்கு டெல்லி நகராட்சிகளால் கூறியுள்ளது நடத்தப்படும் பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாத நிலை குறித்து அரசு சாரா அமைப்பு ஒன்றினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்றை தள்ளுபடி செய்த போது இன்று நீதிபதிகள் இவ்வாறு கூறினர்